என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

செல்கிறார்

மிகை ஊதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது

தடுப்பு மருந்தின் தரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் உலக நாடுகள் நமது தடுப்பு மருந்தை ஏற்றுக் கொள்வது என்பதைவிட சர்வதேச நாடுகள் இதனை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த தடுப்பு மருந்தகளை கண்டுபிடித்த விஞ்ஞாளிகள் தொழில்நட்ப வல்லநர்களை பிரதமர் வெகுவாக பாராட்டினார் விஞ்ஞானிகள் தர படைப்பு தொடரை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த தர படைப்புகள் விஞ்ஞானத்தின் புதிய கண்டுடிப்புகளை உருவாக்க உதவும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கும் என்றும் புதிய தொழில்நுட்பம் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தேசிய அணு வழியிலான கால அளவீட்டு முறை மற்றும் இந்திய தர சரிபார்ப்பு தகவல் தொகுப்புகள் ஆகியவற்றையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் தேசிய சுற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் மங்களுர் இடையே குழாய் வழி இயற்கை ளிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதம் திரும் கொச்சி நரேந்திரமோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

தனித்துவமிக்க தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாதிக்கப்பட்டுள்ளது கற்றக்குழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த செலவிலும் எரிபொருள் விநியோகத்திற்கு இந்த குழாய் வழி திட்டம் பயன்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த குழாய் வழிப்பாதை செல்லும் பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கும் வர்த்தக மற்றம் தொழில்துறை பிரிவுகளுக்கும் இயற்கை ளிவாயு விநியோகம் செய்யப்படும்

இது இந்திய அறிவியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளது என்றும் இந்தியாவின் சுயசார்பு திட்டத்திற்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த தடுப்பூசிகள் இந்திய மக்களுக்கு மட்டுமின்றி மனித குலம் முழுமைக்கும் பயன்தரும் என்று திரு வெங்கய்யா நாயுடு கூறினார் புதிய வேளாண் சுட்டம் தொடர்பாக தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கப் பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசிற்கும் இடையே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இம்மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்றில் இருந்து நிவாரணம் பெற தடுப்பூசி திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்துள்ளார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற சென்னை தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் உலக சுகாதார அமைப்பின் இலக்குகளுக்கு ஏற்ப நோயாளிகள் மருத்துவர்கள் விகிதம் இந்தியாவில் மேம்பட்டு இருப்பதாக கூறினார்

இவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் இவர்களோடு பயணித்தவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை இவங்கை செல்கிறார் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இந்த பயணம் இருநாட்டு நல்லுறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பல்வேறு இடங்களில் மாநில அமைச்சர்கள் பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு எந்தவித பரிந்துரையும் செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார்

கடந்த சுட்டப்பேரவை தேர்தலை விட ஒரு வட்சத்திற்கும் கூடுதலான அரசுப் பணியாளர்கள் வரும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்

பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்துக் கேட்புக் கூட்டம் இன்று தொடங்கி இந்த வார இறதிவரை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்துக் கேட்கப்படும் என்றார்

தூத்துக்குடி மாவட்டம் இனாம்மனியாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பெருமளவுக்கு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளிட்ட திரைப்பட துறையினரின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த தளர்வு அமைதிக்கப்படுவதாக கூறினார்

துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கீதா மிட்டல் நீதிபதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜிஇன்று பதவியேற்றுக் கொண்டார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா் கோவிட் தடுப்பு விதிகள் காரணமாக தனி மனித இடைவெளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் நீதிபதிகள் அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வரவேற்பு விழாவில் பேசிய தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானர்ஜி கொல்கத்தாவில் இருந்து திருவள்ளுவர் பூமியான தமிழகத்திற்கு வந்திருப்பது தமக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தார் வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பு இன்றி சிறந்த நீதி பரிபாலனம் சாத்தியமில்லை என்று அவர் கூறினார் மின் விநியோகத்தை மேம்படுத்துவதற்காகவும் மின்சாரம் பெங்களூரு நகரத்தின் தரமான வழங்குவதற்காகவும் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் நூறு மில்லியன் டாவர் கடன்பெறும் ஒப்பந்தத்தில் இந்தியா இன்று கையெழுத்திட்டது இந்தத் திட்டத்தின் படி நகரத்தில் உள்ள அனைத்து உயரழுத்த மின் கம்பிகளும் புதைவட மின் கம்பிகளாக மாற்றப்படும்

தென்கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது